கேரளத்தில் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னனி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது

மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது

எடப்பாடி கே

கோபிசெட்டிபாளையத்தில் அமைச்சர் கே

நாமக்கல் ராசிபுரத்தில் அமைச்சர் வி

குமாரபாளையத்தில் அமைச்சர் பி

ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைச்சர் கே

அவிநாசியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

கோவை தொண்டாமுத்தூரில் அமைச்சர் எஸ்

ராஜபாளையத்தில் அமைச்சர் கே

சங்கரன் கோவிலில் அமைச்சர் வி

ஆவடி தொகுதியில் அமைச்சர் திரு

ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மு க ஸ்டாலினும் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினும் தொடா்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர்

திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே

தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக மாநிலத்தலைவர் திரு

ஆலந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் தா

உளுந்தூர்பேட்டையில் திமுக வேட்பாளர் மயிலம் தொகுதியில் பாமக வேட்பாளர் வானூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி செஞ்சி கீழ்பெண்ணாத்தூர் சீர்காமி திருச்செங்கோடு முதுகளத்தூர் தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது அரக்கோணம் பவானிசாகர் திருப்பூர் வடக்கு தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலையில் உள்ளது நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் திருவள்ளுர் தொகுதியில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர்

அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் திரு

சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கு ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் கோவிட் பெருந்தொற்று சூழலில் வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் பிற பகுதிகளில் மக்கள் கூடுவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது